மோடி இன்று தொடங்கி வைத்தார்

அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார்

வென்றார் இனி விரிவான செய்திகள் மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் மதுரை மண்டேலா நகரில் நடைபெற்ற இதற்கான விழாவில் அனைவருக்கும் வணக்கம் என்று தமிழில் பேசி தமது உரையை தொடங்கினார்

அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார் எய்ம்ஸ் மருத்துவமனையின் சேவைகள் நாட்டில் உள்ள அனைத்துப் பகுதிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சுகாதார சேவைகளை வழங்குவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று கூறினார் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அரசு மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்கான அறிவிப்பை பட்ஜெட்டில் வெளியிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார் இந்த நிகழ்ச்சியில் மதுரை தஞ்சாவூர் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைகளில் கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு உயர் சிகிச்சைப் பிரிவுகளையும் பிரதமர் காணொலிக் காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மதுரையில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் தென்னிந்தியாவின் முக்கிய துறைமுகமாக தூத்துக்குடி துறைமுகம் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

ஏழை மக்களுக்கான திட்டங்களை எதிர்ப்பது நன்மை பயக்காது என்றும் அவர் கூறினார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்புத் தளவாடங்கள் உற்பத்திக்கான கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலமாக தமிழகம் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஊழலுக்கு எதிரான மத்திய அரசின் உறுதியான நடவடிக்கைகள் பலருக்கு பதற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன்காரணமாக தமக்கு எதிராக எதிர்மறை பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் இளம் தலைமுறையினர் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார் வாக்குரிமையின் முக்கியத்துவத்தை தற்போது அனைவரும் உணர்ந்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார் தேர்தல்களை முறையாக நடத்துவதில் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கும் அவர் பாராட்டுத் தெரிவித்தார் தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து அதிகாரிகள் மற்றும் அமைப்புகளின் பணி சிறப்பானது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் மக்களிடையே தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் வானொலி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார்

விண்வெளி ஆராய்ச்சித் துறையில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார் அரசு சேவைகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் மத்திய அரசின் ஜவுளித் துறை திட்டங்களில் பெரும்பாலானவை தமிழகத்தில் தான் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார் இன்று கோவையில் பன்னாட்டு ஜவுளிக் கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

ஜவுளித் துறையில் கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய மாநில ஐவுளித் துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் ஜவுளித் துறையில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் மேகதாது அணைத் திட்டம் குறித்து விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க வழங்கப்பட்ட அனுமதியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இன்று மதுரையில் இதுதொடர்பான கோரிக்கை மனுவினை அவர் பிரதமரிடம் சமர்ப்பித்தார்

மறைந்த முதலமைச்சர்கள் சி என் அண்ணாதுரை ஜெயலலிதா ஆகியோருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்ட வேண்டும் கஜ புயல் நிவாரண உதவி உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த மனுவில் இடம்பெற்றுள்ளன விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தொடரும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் கோட்டைமேடு புறவழிச்சாலையில் புதிய மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அதை மாநில அரசுதான் எற்றுக்கணம் அதுதான் அவங்களது மத்திய அரசைப பொறுத்தவரை விவசாயத்திற்கு மீட்டர் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள்

விவசாயத்திற்கு அந்தந்த மாநிலத்திற்கு சொந்த விருப்பம் நமது மாநிலத்தைப் பொறுத்தவரை முழுவதும் மின்சாரம் ஃபிரியாத்தான் கொடுக்கப்படுகிறது விளைநிலங்கள் வழியே உயர் மின்கோபுரங்கள் அமைப்பது தொடர்பாக விவசாய அமைப்புகளுடன் எந்த நேரத்திலும் பேச்சு நடத்த மாநில அரசு தயாராக இருப்பதாகவும் திரு தங்கமணி கூறினார் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று செய்தி விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பினால் முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார் என்றும் குறிப்பிட்டார் ஆசிரியர்களின் போராட்டத்தை மக்கள் விரும்பவில்லை என்றும் அமைச்சர் கூறினார் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வேலை நிறுத்தப் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் இந்த வேலை நிறுத்தம் காரணமாக பொதுமக்களும் அரசுப் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட அதிவிரைவு ரயிலுக்கு வந்தே பாரத் விரைவு ரயில் என பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்

இந்த விரைவு ரயில் தில்லி வாரணாசி இடையே விரைவில் இயக்கப்படவுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார் மாவட்டச் செய்திகள் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் தாமிரபரணி ஆற்றுப்படுகை பாசனக் குளங்களில் நீர்வாழ் பறவை இனங்களை கணக்கெடுக்கும் பணி இன்று நிறைவடைந்தது

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் புதன்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

தேவஸ்தானம் கன்னியாகுமரியில் திருப்பதி சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வெங்கடாச்சலபதி கோயில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் பட்டம் வென்றார் ஜகார்த்தாவில் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஸ்பெயினின் கரோலினா மரின் காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறினார் இதையடுத்து சாய்னா நேவால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார்

ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்தியா மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது

உணவுப் பொருட்கள் வீணாவதை தடுப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்ற மாரத்தானில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்